தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வளர்ச்சித் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நாட்டிலேயே மிக நீளமான ரயில் மற்றும் சாலை பாலத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று திறந்து வைத்தார்

இந்த ரயில் பாலத்தின் முதலாவது பயணிகள் ரயிலையும் பிரதமர் கொடிசைத்து தொடங்கிவைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ஜெகதீஷ் முகி முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் ஆகியோர் கலந்த கொண்டனர்

நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் காணப்பட்ட மெத்தனப்போக்கை தமது அரசு அடியோடு மாற்றியுள்ளதாக கூறினார்

இந்த பாலம் அஸ்ஸாம் மற்றும் அருணாச்சவப்பிரதேச மக்களுக்கு பெரும் பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி யின் பிறந்த நாளான இன்று நல்ல நிர்வாக தினமாகக் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இதனை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அரசு ஏற்பாடு செய்திருந்தது வாஜ்பேயின் சமாதியான சாதெய்வ் அடல் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது

இந்த சமாதியின் மத்திய மேடையில் ஒன்பது சதூர பகுதிகள் அமைக்கப்பட்டு இதன் உச்சியில் விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஒன்பது சதுர பகுதிகள் நவரசங்கள் நவராத்திரி நவக்கிரகங்களை குறிப்பதாக அமைக்கப்பட்டுள்ளன இந்த சமாதியில் இன்று காலை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கப்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மவரஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மக்களவைத் தலைவர் திருமதி கமித்ரா மஹாஜன் பிஜேபி மூத்தத் தலைவர் திரு எல் கே அத்வாளி தேசியத் தலைவர் திரு அமித் ஷா மத்திய அமைச்சர்கள் வாஜ்பேயி யின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோரும் மலரஞ்சலி செலுத்தினார்கள் வாஜ்பேயின் பிறந்ததினத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநில அரசு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கவிதைபோட்டி ஒவிய போட்டி உள்ளிட்டவைகள் நடத்தப்பட்டன குடியரகத்தலைவர் குடியரகத்துணைத்தலைவர் பிரதமர் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாஜ்பேயின் பிறந்த நாளை முன்னிட்டு டிவிட்டரில் புகழாரம் செலுத்தியுள்ளனர் இதேபோல் மதன்மால்வியாவின் பிறந்த தினத்தை முன்னிட்டும் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது மத்தியப்பிரதேசம் சத்தீஸ்கர் ஆகிய மாநில அமைச்சரவைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன

போபால் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆளந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்துவைத்தார் முன்னதாக சத்தீஸ்கர் மாநில அமைச்சரவையும் விரிவாக்கப்பட்டது முதலமைச்சர் திரு பூபேஷ் பாஹேல் தலைமையிலான அமைச்சரவையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஒரு பெண் உட்பட ஒன்பது பேருக்கு ராய்ப்புரில் உள்ள காவல்தறை அணிவகுப்பு மைதானத்தில் மாநிலத்துக்கு கூடுதல் பொறுப்பு வகிக்கும் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கான வயது வரம்பப மாற்றம் எண்ணம் அரசுக்கு இல்லையென மத்திய பணியாளர் இணையமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார்

இயேசுபிரான் அவதரித்த நாளான இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் பாரம்பரிய முறைப்படியும் உற்சாகத்தோடும் கொண்டாடப்படுகிறது கிறிஸ்தவ தேவாலயங்களும் கிறிஸ்தவ மக்களின் வீடுகளும் கிறிஸ்துமஸ் மரங்கள் நட்சத்திரங்கள் போன்றவற்றால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் பரிசுப் பொருட்களையும் பரிமாறிக் கொள்கின்றனர் இயேசுபிரானை வரவேற்க தேவாலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனைகள் நடைபெற்றன கூட்டாக வழிபாட்டு பாடல்கள் பாடப்பட்டன இயேசு கிறிஸ்து அவதரித்த பெத்வஹேம் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வழிபாடு நடத்துகின்றனர் இந்நாளையொட்டி போப்பாண்டவர் பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் வளர்ச்சியடைந்த நாடுகளைச் சேர்ந்த மக்கள் நுகர்பொருளில் அளவுகடந்த ஆர்வம் காட்டாமல் எளிய வாழ்க்கையை நடத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கப்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் வேளாண்துறையை வலுப்படுத்துவதே அரசின் முன் உள்ள முக்கிய சவால் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார் இந்தியப் பொருளாதார நிலவரம் குறித்து அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது நீர்ப்பாசனம் போன்ற கட்டமைப்புகளுக்கு ஊரகப் பகுதிகளில் கூடுதலாக முதலீடுகளை ார்ப்பது விவசாயிகளுக்கு வாங்கும் திறனை அதிகரிப்பது போன்றவை இந்த சவாலை சமாளிப்பதற்கான நடைமுறைகளாக இருக்க வேண்டும் என்றார்

காபூல் நகரில் உள்ள பொதுப்பணித்துறை கட்டிட கற்றுச்சுவரை கார் வெடிகுண்டு மூவம் தாக்குதல் நடத்தி வளாகத்திற்குள் நேற்று நுழைந்த தீவிரவாதிகள் அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர்

இதுவரை இந்த தாக்குதலுக்கு எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை பிரிட்டனில் உள்ள விமானநிலையங்கள் மற்றும் பயணிகள் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்த அல்கொய்தா திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பென் வெல்லாஸ் தெரிவித்துள்ளார் அந்நாட்டு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்துள்ள அவர் விமானப்போக்குவரத்துத்துறையில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாக்குதல்கள் நடத்த அல்கொய்தா இயக்கம் திட்டமிட்டு வருவதாக அவர் கூறினார்

சுனாமியால் அதிகம் பாதிப்பை சந்தித்துள்ள ஜாவா மற்றும் சுமத்ரா கடலோர பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்துள்ளனர்

தொடர்ந்து மீட்புப்பணிகள் நடைபெற்று வருகின்றன வடமாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது பஞ்சாட் ராஜஸ்தான் ஹரியானா மத்தியப்பிரதேசம் சத்தீஷ்கட் மற்றும் ராஜஸ்தானில் குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் இன்று காலை கடுமையான பனிமூட்டம் இருந்ததால் விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் புறப்படுவது சுமார் இரண்டுமணி நேரம் தாமதமானது இருப்பினும் விமானங்கள் தரையிறங்குவது நிறுத்தப்படவில்லை என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் போதிய வெளிச்சும் இல்லாததால் மூன்று சர்வதேச விமானங்களும் ஒரு உள்நாட்டு விமானமும் நிறுத்தி வைக்கப்பட்டதாக அவர் கூறினார்

இந்தியா ஆஸ்திரேலியா அளிகளுக்கு இடையிலான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நாளை தொடங்குகிறது இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் முரளி விஜய் லோகேஷ் ராகுல் வேகப்பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவ் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு பதிலாக மயங்க் அகர்வால் ஹனுமா விகாரி ஆகியோர் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்குவார்கள்